வழங்கப்பட்டு உள்ளதாக மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப் படுகிறது

நரேந்திரமோடி கூறியுள்ளார்

நீர் பயன்பாட்டை குறைப்பதற்கான புதிய தொழில் நுட்பங்கள் ஸ்டார்ட்அப் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டங்களில் நிலையான வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப் படாததற்கு வருத்தம் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மத்திய நீர் மேலாண்மைத் துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாசனத்திற்கான நீர் பற்றாக்குறையை சமாளிப்பதற்கும் விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்கவும் அட்டல் நிலத்தடி நீர் மேலாண்மைத் திட்டம் பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார் பின்னர் அடல்பிஹாரி வாஜ்பேயி மருத்துவ பல்கலைக் கழகத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார்

இத்திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார்

பயணிகள் சுற்றுலா அவசர மருத்துவ சிகிச்சை புனித பயணங்களை மேற்கொள்ள இத்திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாகத் அமைச்சகத்தின் வருடாந்திரத ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது

புதுதில்லியில் உள்ள சதைவ் அட்டல் சமாதியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா திரு ராஜ்நாத் சிங் பா

க மூத்ததலைவர் திரு

அத்வானி உள்ளிட்டோர் மலர்தாவி மரியாதை செலுத்தினர் இந்நாளையொட்டி நாடுமுழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அன்னாரது திருவுருவப் படத்திற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் கல்வித் துறைக்கு அவர் ஆற்றிய சேவைகளைப் பாராட்டி மத்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்திருந்தது குறிப்பிடத் தக்கது

குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இதில் பங்கேற்பதற்காக இன்றுமாலை கன்னியாகுமரி வருகிறார் நாளை நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சியில் அவர் சிறப்புரையாற்றுகிறார்

கடலோர பாதுகாப்புப் படையினரும் அதிநவீன படகுகள் மூலம் கண்காணிப்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்

ஐா்கண்ட் ஜார்கண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக ஜார்கண்ட் முக்தி மோர்சா கட்சியின் திரு ஹேமந்த் சோரன் வரும் ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்கிறார் அவரை மாநில ஆளுநர் திருமதி திரௌபதி முர்மு ஆட்சியமைக்க அழைப்பு விடுத்தார் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாதள் கட்சிகள் திரு

இதனிடையே காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தியை ஹேமந்த் சோரன் இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொள்வாா் எனத் தெரிகிறது

இந்நிலையில் வாக்குப் பதிவிற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இதனிடையே இப்பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது அரசியல் கட்சித் தலைவர்கள் இப்பகுதிகளில் தங்களது வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்

கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உலகம் முழுவதுமுள்ள கிறிஸ்தவர்களால் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது கிறிஸ்தவ தேவாலயங்களில் அதிகாலை முதலே சிறப்பு பிரார்த்தனைகளும் திருப்பலிகளும் நடைபெறுகின்றன

இதில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

வாடிகனில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனையில் போப்பாண்டவர் பிரான்ஸிஸ் பங்கேற்று மக்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் ஏசுபிரான் அவதரித்த பெத்லகேமில் நடைபெற்ற பிரார்த்தனையில் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர்

ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு பிரதமர் திரு

குடியரசு தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஏசுபிரானின் வாழ்க்கை நேசம் சகோதரத்துவம் உள்ளிட்ட நற்பண்புகளுக்கு முன் உதாரணம் என்றும் மனித நேயத்துடன் வாழ இன்று உறுதி ஏற்போம் என்றும் கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஏசுகிறிஸ்து சக மனிதர்களுக்கு கற்பித்த தியாகம் உண்மை அன்பு நம்பிக்கை ஆகியவற்றை பின்பற்றி வாழ்வோம் என குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி டிவிட்டரில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஏசு கிறிஸ்துவின் உயரிய சிந்தனைகள் இரக்கம் கருணை அர்ப்பணிப்பு உள்ளிட்டவைகளை என்றும் நினைவில் கொள்ள வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார்

முத்தம்பட்டி தொப்பூர் உள்ளிட்ட ஆஞ்சநேயர் கோவில்களிலும் ஹனுமந்த் ஜெயந்தி விழாவையொட்டி சிறப்பு அபிஷேகம் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன

வைகுண்ட ஏகாதசி திருவிழாவையொட்டி பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநகர ஆணையர் திரு சிவசுப்ரமணியன் தலைமையிலான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது